பிரதமர் திரு

பிரதமா் திரு நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார் பிஜேபி தலைவர் திரு

பாரதீய ஜனதா கட்சியின் ராதாமோகன்சிங் கிரிக்கெட் வீரர் திரு

அமேதி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் திருமதி

இம்மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியில் மட்டும் ஐக்கிய முந்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி

நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி என்றும் புதிய இந்தியாவை திரு நரேந்திரமோடி படைப்பாா் என்றும் பிஜேபி மூத்த தலைவர் திரு

நரேந்திரமோடி தலைமையில் பிஜேபி ஆட்சிமன்றக்குழு கூட்டம் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொள்கிறது பிரதமர் திரு

பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித்ஷா மற்றும் பல மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர்

திருச்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு திருநாவுக்கரசு முன்னிலையில் உள்ளார்

கன்னியாகுமரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு

இத்தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வசந்தகுமார் முன்னிலையில் உள்ளா்

நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

ராசா முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கனிமொழி முன்னிலையில் உள்ளாா்

கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு

சிதம்பரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவா் திரு

சந்திரசேகர் முன்னிலை வகித்து வருகிறார் தேனியில் அஇஅதிமுக வேட்பாள் திருரவீந்திரநாத் குமார் முன்னிலையில் உள்ளா் இத்தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

ஸ்ரீபெரும்புதூரில் திமுக வேட்பாளர் திரு

காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு

அரக்கோணத்தில் திமுக வேட்பாளர் எஸ்

கரூரில் மக்களவைத் துணைத்தலைவர் டாக்டர்

தம்பிதுரை பின்தங்கியுள்ளார்

சண்முகசுந்தரம் கடலூரில் திமுக வேட்பாளர் டி